திரு நரேந்திரமோட கூறியுள்ளார் பொருளாதார வளர்ச்சிக்காக பொதுத் துறை நிறுவனங்களின் மூலதன செலவை அதிகரிக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்

சஹகர் திட்டத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார்

என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் நாட்டை கல்விசார் முனையமாக உயர்த்தவே புதிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மைசூர் பல்கலைக் கழகத்தின் நூற்றாண்டு பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் உரையாற்றினார்

அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கை தேவைப்படும் திறன்களுடன் உலக அளவிலான சவால்களை சந்திப்பதற்கு திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் என்று பிரதமா் தெரிவித்தார்

நிர்வாக சீர்திருத்தங்கள் இருபாலினர் மற்றும் சமூகத்தில் பின்தங்கியோருக்கு ஊக்கம் அளித்தல் ஆகியவை காரணமாக இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இளைஞர்களிடையே மிகச்சிறந்த கல்வியை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

சுகாதாரம் மற்றும் வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கான சர்வதேச புதிய கண்டுபிடிப்பு ஒத்தழைப்பு அமைப்பிள் வருடாந்திர கூட்டத்தில் பிரதம் திரு நரேந்திரமோடி இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகிறார்

மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் மாநாட்டின் நோக்கம் குறித்து உரையாற்றுகிறாா்

நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க மத்திய அரசின் பொதுத் துறை நிறுவனங்களின் மூலதன செலவை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதூராமன் தெரிவித்துள்ளார்

பொதுத்துறை நிறுவனங்கள் தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதாக கூறிய நிகியமைச்சர் இலக்குகளை அடைய பொதுத் துறை நிறுவனங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு உதவக்கூடிய ஆயுஷ்மான் கஹகர் என்னும் புதிய திட்டத்தை மத்திய வேளான் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார்

தற்போதைய பெருந்தொற்று காலத்தில் இதுபோன்ற மேலும் பல திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் விவசாயிகள் நலன் காக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் விதமாக இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திரு தோமர் கூறினார்

தேசிய மற்றும் சர்வதேச நெறிமுறைகளை கருத்தில் கொண்டு ஹஜ் பயணம் திட்டம் குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் சௌதி அரேபியா அரசு இதுகுறித்து முடிவெடுத்தபின் விண்ணப்ப நடைமுறைகளை இந்திய ஹஜ் குழுமம் முறையாக என்று அறிவிக்கும் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறினார்

இத்தொடர்பாக தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவுக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில் வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தமிழக அரசு தயாராக உள்ளதாகக் கூறியுள்ளார் இதுதவிர பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக போர்வை பாய் போன்றவையும் தமிழகத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழக முதலனமச்சரின் இந்த உதவிக்கு தெலங்கானா மாநில ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் நன்றி தெரிவித்துள்ளார்

இந்நிலையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மற்றும் மெகா கூட்டணி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கட்சித் முதலமைச்சரும் தலைவருமான ஜக்கிய ஐனதாதள் திரு நிதிஷ்குமாரும் துணை முதலமைச்சரும் பிஜேபி தலைவா்களில் ஒருவருமான திரு கசில்குமார் மோடியும் முதல் முறையாக இணைந்து பிரச்சாரம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகாரில் வளர்ச்சி விகிதம் புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாவும் சுட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப் பட்டிருப்பதாகவும் திரு நிதிஷ்குமார் பேசுகையில் தெரிவித்தார் லடாக் யூளியன் பிரதேசத்தில் விரைவில் வேலைவாய்ப்பு கவாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷன்ரெட்டி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் சுற்றுப் பயணமாக லடாக் சென்ற அவர் இன்று செய்தியாளர்களிடம் பேசினார் லே கவுன்சில் தேர்தல் நிறைவடைந்த பிறகு வளர்ச்சித் திட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கும் என்று அப்போது அவர் கூறினார் லடாக் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தவே புதிய யூளியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார்